உள்ளுரில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க மக்கள் முன்வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சீனாவுடான எல்லை பிரச்னைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே இந்தியா விரும்புவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

மத்திய அரசு கூறியுள்ளது

அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலத்தில் உள்ளூரில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க மக்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இன்று உரையாற்றினார் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புப் படை வீரர்களை கவுரவிக்கும் வகையில் இந்தப் பண்டிகைக் காலத்தில் நாட்டுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தீபம் ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பண்டிகைக் காலத்திலும் எல்லைப் பகுதியில் கடமையாற்றி வரும் அவர்களது பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார் வேளாண் சுட்டங்களினால் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்த காலத்தில் மகளிர் கயஉதவிக்குழுவினர் விவசாயகளிடமிருந்து நேரடியாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொள்முதல் செய்து நேரடியாக வாடிக்கையாளர்கள் வீடுகளுக்கே வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் குறித்து அப்போது அவர் சுட்டிக்காட்டினார் தூத்துக்குடியைச் சேர்ந்த பொன் மாரியப்பன் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அவருடன் தமிழில் கலந்துரையாடினார்

இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் தம்முடன் கலந்துரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு பொன் மாரியப்பன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

டார்ஜிலிங்கில் சுக்னா போர் நினைவிடத்தில் இன்று நடைபெற்ற பூஜையில் அவர் கலந்துகொண்டார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் ஒரு பிடி மண்ணைக் கூட யாரும் எடுத்துச் செல்ல ஒருபோதும் அனுமதிக்கமாட்டோம் என அவர் திட்டவட்டமாக கூறினார் லடாக்கில் இந்தியா சீனா எல்லை பகுதியில் உயிர ்தியாகம் செய்த பாதுகாப்பு படைவீரர்களின் செயல்திறன் மன உறுதி மற்றும் வீரம் ஆகியவை வரவாற்றில் இடம்பெறும் என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் ரானுவ தலைமை தளபதி திரு எம் எம் நரவானே கலந்துகொண்டார்

தேர்தல் அழிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக கூறினார்

சீனாவுடனான எல்லை பிரச்னை குறித்து தவறான கருத்துகளை திரு ராகுல்காந்தி மக்களிடை பரப்பி வருவாதாக அவர் குறைக் கூறினார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்